உதவிகளையும் வழங்கும் என்று நிதியமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் உறுதியளித்துள்ளாா்

வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

மருந்து கட்டுப்பாட்டு துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ரெம் டெசிவிர் ஒதுக்கீடு செய்யும் பணி நடைபெறுவதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது இதனிடையே ரெம்டெசிவிர் மீதான கங்க வரியை வருவாய்த்துறை நீக்கியுள்ளதன் மூலம் இதன் விநியோகம் அதிகரிக்கும் என்று மத்திய ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா கூறியுள்ளார்

விமானபோக்குவரத்து சுற்றுலா உள்ளிட்ட துறைகள் பெரிய அளவில் சவால்களை சந்தித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் தொழில்துறைக்கு உதவுவதற்காக ஏற்கனவே கடந்த ஆண்டு அவசரகால கடன் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்து அதை நீடித்துள்ளதையும் அமைச்சள் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய சூழல் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார்

ஏற்கனவே மாநில அரசுகள் நிதி நெருக்கடியில் உள்ள சூழலில் இது கூடுதல் கமையாக அமையும் என்று அவர் கூறியுள்ளார்

கோவையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு பி ஜே பி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இலவச வாகன சேவையை அவர் தொடங்கிவைத்தார்

ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொற்று அதிகமுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நேரில் ஆய்வு செய்தார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் நோய் தடுப்பு பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்படுவதாக கூறினார்

மயிலாடுதுறையில் நெறிமுறைகளை முறையாக பின்பற்றாத திரையரங்குகளுக்கு நகராட்சி நிர்வாகம் தலா ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது

காணொலி வாயிலாக இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார்

இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கும் போதே வேகக் கட்டுப்பாட்டு கருவிகளை பொருத்துமாறு உற்பத்தி நிறுவனங்களை அறிவுறுத்துமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கும் வேகக்கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பள்ளி பாடத்திட்டங்களில் சாலை விதிகளை சோ்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர்

நாசிக்கில் உள்ள மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் டேங்கரில் ஏற்பட்ட கசிவு காரணமாக நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் கிடைப்பதில் பற்றாக்குறை ஏற்பட்டதால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது இதுகுறித்து உயர்நிலை விசாரணைக்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது மேற்கு வங்க சட்டபேரவை தேர்தலில் ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்கவுள்ளது

அமெரிக்காவில் ஆப்பிரிக்க வம்சாவளி இளைஞர் ஜார்ஜ் ஃப்ளாய்டு கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் காவல்துறை அதிகாரி டெரிக் சா வின் குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இலங்கையில் ஈஸ்டர் தினத்தில் குண்டு வெடிப்பு நடைபெற்றதன் இரண்டாவது ஆண்டு தினத்தையொட்டி உயிரிழந்தவர்களுக்கு நேற்று நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது

கேசெந்தில் ராஜ் கூறியுள்ளார்

முன்னதாக சென்னையில் நேற்று நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஐதரபாத் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது மும்பயில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களுரு அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது